பிரதமர் திரு

தமிழகத்தில் அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

பே யை எதிர்கொள்கிறார்

குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்யநாயுடு தமது செய்தியில் அருண்ஜேட்லி மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அரசியல் நிர்வாகியுமாக திகழ்ந்ததாக கூறியுள்ளார்

நரேந்திரமோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சிறந்த அரசியல்வாதியும் சட்ட நிபுணருமான ஜேட்லி நுட்பமிகு அறிவுத்திறனும் சிறந்த நகைச்சுவை உணர்வும் படைத்தவர் என்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய தொண்டு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டுள்ளா் அபுதாபியிலிருந்து பிரதமர் ஜேட்லியின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்தார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைத்து பிரச்சனைகளையும் நட்பமாக ஆராயும் நுண்ணறிவும் திறமையும் படைத்தவர் என்று புகழாரம் சூட்டினார் கட்சிக்கும் பிஜேபி அரசிற்கும் ஒரு பொக்கிஷமாக திகழ்ந்த அவரது மறைவு ஈடுசெய்ய முடியாத இழப்பு என்றார் பிஜேபி செயல்தலைவர் திரு

நட்டா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அருண்ஜேட்லியின் மறைவால் திறன்மிகு நாடாளுமன்ற உறுப்பினரை நாடு இழந்துள்ளதாக கூறியுள்ளார் அமைச்சர்கள் திரு அமீத்ஷா திரு நிதின்கட்கரி திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்கியில் அருண்ஜேட்லி நாடாளுமன்றத்தில் தமது கருத்துக்களை ஆழமாகவும் அறிவார்ந்த முறையிலும் வெளிப்படுத்தியவர் என்றும் பிற கட்சியினருடனும் அன்பாக பழகக் கூடியவர் என்றும் கூறினார்

நரேந்திரமோடி அரசில் நிதி பாதுகாப்பு கார்ப்பரேட் விவகாரம் துறை பொறுப்புகளை அவர் கவனித்தார்

கடந்த நரேந்திரமோடி அரசின் பதவி காலத்தில் அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்த போதுதான் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளும் சரக்கு சேவை வாியும் மேற்கொள்ளப்பட்டது

நரேந்திரமோடி அபுதாபியில் ரூபே அட்டையின் செயல்பாட்டை இன்று அறிமுகம் செய்கார் பிரான்ஸ் ஐக்கிய அரபு நாடுகளில் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அரசியல் ஸ்திரத்தன்மை மூலம் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாக கூறினாா் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் பாராட்டினார் அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாநில அமைச்சர் திரு

ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ருமூழழழ அம்த்ஷா காவல் துறை அதிகாரிகள் நுண்ணறிவுடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சா் திரு

வல்லபபாய் பட்டேல் கேசிய சர்கார் அகாடமியின் பயிற்சி றைதராபாத் காவல் அதிகாரிகளிடையே இன்று உரையாற்றிய அவர் உள்நாட்டு பாதுகாப்பு இல்லாமல் அமைதியும் வளர்ச்சியும் சாத்தியமற்றது என்றார்

பயிற்சி அதிகாரிகளின் அணிவகுப்பும் இடம் பெற்றது

தர்மபரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் மக்கள் குறைதீர் திட்ட சிறப்பு முகாமை பார்வையிட்ட அவர் வீட்டுமனை பட்டா கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார்

வெல்லமண்டி என்

சண்முகம் நாமக்கல்லில் புதிய அரசு சட்டக்கல்லூரியை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகம் இன்று திறந்து வைத்தாா் நாமக்கல் திருச்சி சாலையில் டான்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விரைவில் தொடங்க உள்ளது

ஆசியா மரியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆராய்ச்சி மையம் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கைகளால் பறவைகளும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுவதாக குறிப்பிட்டார் அழிவின் விளிம்பில் உள்ள கழுகு குயடஉழ ெபறவைகளை பாதுகாக்க இம்மையம் மேற்கொண்ட முயற்சிகளை அமைச்சர் பாராட்டினார்

தேனியிலிருந்து செல்லும் வாகனங்கள் கீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன கம்பமெட்டு போடிமெட்டு குமுளி எல்லைப்பகுதிகளிலும் நேற்றிரவு முதல் முழுவீச்சில் சோதனைகள் நடைபெறுகின்றன

நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் தந்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி நிலைமையை திசை திருப்பவே தீவிரவாத பிரச்சனை உருவாக்கப்பட்டிருப்பதாக குறை கூறினார் மோட்டார் வாகனம் உட்பட பல்வேறு தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் வேலைவாய்ப்பின்மை பன்மடங்கு அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் பொருளாதார கொள்கையால் தொழில் நிறுவனங்கள் மூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறை கூறினார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு

பேட்மிட்டன் சுவிட்சா்லாந்தில் நடைபெறும் உலக பேட்மிட்டன் சாம்பியன் ஷிப் போட்டியில் மகளிா் ஒற்றையா் அரையிறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் பி